குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

ஆகாஷ் ஏவுகணை ஏற்றுமதிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

தெரிவித்துள்ளது

உலக டெஸ்ட் சேம்பியன் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறது டிஜிட்டல் சேவையின் பயன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடையவேண்டியதன் அவசியத்தை குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் நடப்பாண்டிற்னான டிஜிட்டல் விருதுகளை காணொலி காட்சி வாயிலாக இன்று வழங்கி அவர் பேசினார்

டிஜிட்டல் கட்டமைப்புகளை வலுப்படுத்தியதே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார் மருத்துவம் முதல் நீதித்துறையின் சேவை அனைத்தும் டிஜிட்டல் முறையில் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் இது தமக்கு மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தார் விண்ணப்பம் முதல் விருது வரை இது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் டிஜிட்டல் முறையிலேயே மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார் மின்னு நிர்வாகத்தில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை ஏற்றுமதிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர்கள் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் மற்றம் திரு மள்சுக் மாண்டவியா ஏற்றுமதிக்கான ஒப்புதல்களை விரைவில் வழங்குவதற்கென குழு ஒன்று அமைக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் பாதுகாப்பு தளவாடங்களுக்கான ஏற்றுமதி இலக்கை எட்டும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்க வகைசெய்யும் மாற்றியமைக்கப்பட்ட திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

சுயசார்பு இந்தியா இயக்கத்தின்கீழ் பல்வேறு ரக பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் ஏவுகணைகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதாகவும் திரு ராஜ்நாத்சிப் தெரிவித்தார் மக்களுக்கு அளித்த வாக்குறதிகளை அஇஅதிமுக அரசு நிறைவேற்றியிருப்பதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிளமி கூறியுள்ளார் நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்டங்களுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொன்டு அவர் பேசினார் மக்கள் நலனுக்காக அஇஅதிமுக அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாக கூறி அவற்றை பட்டியலிட்டார் மருத்துவப்படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீத உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் திட்டங்களாக நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடையே நல்லுறவு தொடர்ந்து நீடித்து வருவதாக பிஜேபி தேசியச்செயலரும் மாநில விவனரங்களுக்கான பொறுப்பாளருமான திரு சி டி ரவி கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சு நடைபெறும் என்றார் தொல்லியல் அலுவலர் பதவி தேர்வில் குளறுபடிகள் நடந்துள்ளதாகவம் அதனை களைவதற்கு தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் இந்த தேர்வில் பங்கேற்று நிராகரிக்கப்பட்டவர்களில் நான்கில் மூன்று பங்கு மாணவர்கள் தமிழ் துறையச்சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனை களையும் நோக்கில் முன்னுரிமை இடஒதுக்கீட்டின் பயன் தமிழக மானவர்களுக்கு சென்றிட தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ளவேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார்

இந்த பரிசுத்தொகைக்கான டோக்கள்களில் அஇஅதிமுக சின்னம் மற்றும் தலைவர்களின் படங்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக நீதிபதிகள் திரு மனதேவன் திருமதி அளிதா கமந்த் ஆகியோர் அடங்கிய அர்வு இன்று விசாரண செய்தது அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு விஜய் நாராயணன் இரு இடங்களில் மட்டுமே அஇஅதிமுகவினர் ஆர்வம் மிகுதியால் இதபோன்ற படங்கள் இடம்பெற்ற டோக்கள் வினியோகம் செய்ததாக தெரிவித்தார் மாநில அரசினால் வழங்கப்படும் டோக்கள்களுக்கு மட்டுமே பரிசுத்தொகை வழங்கவேண்டும் என்று நியாயவிலைக்கடைகளுக்கு கற்றறிக்கை அனுப்பப்படும் என்றும் அவர் கூறினர் இதனை பதிவு செய்த நீதிபதிகள் நாளை மாலை ஐந்து மணிக்குள் இந்த கற்றறிக்கையை அனுப்பவேண்டும் என்று அறிவுறுத்தினார்

மாநிலத்தில் கடந்த பத்தாண்டுகளில் மேற்னெள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் மட்டுமே செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக பத்திரிக்கைகளில் வந்துள்ள செய்தி தவறானது என்று தமிழக அரசு கூறியுள்ளது இதுதொடர்பான விரிவான புள்ளி விவரங்களையும் மாநில அரசு வெளியிட்டுள்ளது

தமழகத்தில் புரவி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்தியக்குழுவினர் மூன்றாவது நாளாக இன்றும் ஆய்வு செய்தனர் நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இக்குழுவினர் நேரில் பார்வையிட்டனர்

அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு வாய்ப்பை பெற்றுத்தரும் நோக்கில் ஏழரை சதவீத உள்ஒதுக்கீடு இலவச நீட் பயிற்சி வழங்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோயில் தெப்பக்குளத்தில் படகு க்வாரியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ இன்று தொடங்கி வைத்தார்

மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் இன்று நடைபெற்றது உலக டெஸ்ட் கிரிக்கெட் சேம்பியன் போட்டியின் தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறது

ஆஸ்திரேலியா முதலிடத்தில் நீடிக்கிறது